காரணம் என பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார்

காணாமல் போனவர்களை கண்டறிவதற்கு ஏதுவாக அவர்களது ஆதார் விவரங்களை தாக்கல் செய்வது குறித்த வழக்கில் பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வானில் தோன்றும் அரிய நிகழ்வான முழு நீள சந்திர கிரகணம் இன்றிரவு நிகழவுள்ளது

வளர்ந்து வரும் பொருளாதாரம் மற்றும் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சிக்கு மின்னனு புரட்சியே காரணம் என பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் செயற்கை அறிவுத்திறன் மற்றும் தகவல் ஆய்வு போன்ற விவரங்கள் மூலம் மாற்றங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் தங்களை தயார்படுத்தியுள்ளதாக கூறினார் மின்னாக்க பயன்பாடு மின்னனு கட்டமைப்பு மற்றும் திறன்மேம்பாடு ஆகியவற்றிற்காக அதிக முதலீடு செய்ய பிரிக்ஸ் நாடுகள் முன் வரவேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் ஆப்பிரிக்கா உடனான இந்தியாவின் வரலாற்று சிறப்பு மிக்க தொடர்பை நினைவு கூர்ந்த பிரதமர் ஆப்பிரிக்காவில் அமைதி சுதந்திரம் மற்றும் வளர்ச்சிக்கு இந்தியா முக்கியத்துவம அளித்து வருவதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சியில் இரு நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்பு மிகப்பெரும் உயரத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்

இதன் மூலம் பரஸ்பரம் இரு நாடுகளின் வளர்ச்சி மேம்பாடு ஆகியவற்றை வலுப்படுத்தும் நோக்கில் அந்த ஒப்பந்தங்கள் வடிவமைக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்தார்

இது தொடர்பாக தமது முகநூலில் பதிவு செய்துள்ள அவர் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுபோன்று பெரும் வரிகுறைப்பு செய்யப்படவில்லை என கூறியுள்ளார் இந்த வரி குறைப்பு மூலம் வாடிக்கையாளர்களின் வாங்கும் சக்தி அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

லஞ்சம் கொடுப்பவர் மற்றும் வாங்குபவரை தண்டிக்கும் வகையில் லஞ்ச தடுப்பு சட்ட திருத்த மசோதா நடப்பு நாடாளுமன்ற மழைகால கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தகவல் ஆணையங்களில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவது குறித்த கால அட்டவணையை தாக்கல் செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளளது ஏற்கனவே நான்கு பணியிடங்கள் உள்ள மத்திய தகவல் நான்கு பணியிடங்கள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் உருவாக்கப்படவுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் மாநில தகவல் ஆணையங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறித்து உச்சநீதிமன்றம் வருத்தம் தெரிவித்துள்ளது காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான கால அட்டவணை குறித்து நான்கு வாரங்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்யவேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய ரயில்வேயிக்கு சொந்தமான உணவு செவிடுதிகளை தனியாருக்கு செஒப்பந்தம் அளித்தது தொடர்பாக முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சம்மன் அனுப்புவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பை தில்லி நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

இதனடிப்படையில் திரு லாலு பிரசாத் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது

திமுக தலைவர் திரு முகருணாநிதி குணமடைந்து வருவதாக அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவருக்கு ஏற்பட்ட காய்ச்சலில் இருந்தும் நோய் தொற்றில் இருந்தும் குணமடைந்து வருவதாக கூறியுள்ளார் திமுக தலைவரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் திரு கருணாநிதியை நலம் விசாரித்த குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யெக்குரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் அவர் விரைவில் குணமடைந்து எல்லோரையும் சந்திப்பார் என்று கூறினார் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் அவரது இல்லத்துக்குச் சென்று நலம் விசாரித்தனர்

கருணாநிதிக்கு காய்ச்சல் மற்றும் சிறுநீரக தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வருகிறார் மருத்துவக்குழுவினர் கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று முதல் சிகிச்சை அளித்து வருகின்றனர் பங்குச் சந்தை இன்று ஏற்றத்துடன் நிறைவடைந்தது

காணாமல் போன குழந்தைகள் முதியோர் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோர் குறித்த ஆதார் விவரங்களை தாக்கல் செய்வது தொடர்பான வழக்கில் பதில் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஆதார் விவரங்களை அளிப்பதன் மூலம் காணாமல் போன குழந்தைகள் முதியோர் மற்றும் மனவளர்ச்சி குன்றியோரை கண்டறிந்து அவர்களது குடும்பத்துடன் சேர்க்க உதவியாக இருக்கும் என்று கூறியுள்ளது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சகத்துக்கு நீதிபதிகள் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளனர் ஜம்முவில் இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே பழைய மோட்டார் செல் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார்

ஜம்மு மாவட்டத்தில் ஜாபோவால் கிராமத்தில் பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பூமியில் புதைந்து கிடந்த பழைய மோட்டார் செல் திடரென வெடித்து சிதறியது இதில் அங்கு வேலை செய்துகொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார்

எல்லைப் பகுதியில் ஊடுருவல்காரர்களுக்கு எதிரான தாக்குதலின்போது வெடிக்காமல் கிடந்த இந்த மோட்டார் செல் தற்போது வெடித்து விபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என காவல் துறையினர் தெரிவித்தனர்

இது தொடர்பாக டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு எளிமையான பின்னணியில் பிறந்து நாட்டின் உயர்ந்த பதவியை வகித்த இந்த மண்ணின் மாமனிதர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது கடின உழைப்பே அவரை குடியரசுத் தலைவர் பதவிக்கு உயர்த்தியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதே போல தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்ய வர்தன் ரத்தோரும் அப்துல் கலாமின் புகழை நினைவு கூர்ந்துள்ளார்

வாழ்வில் தெளிவும் மேன்மையும் அடைந்தமைக்கு தங்களது குருவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் இந்நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர்

வானில் தோன்றும் அரிய நிகழ்வான முழு நீள சந்திர கிரகணம் இன்றிரவு நிகழவுள்ளது

இந்த சந்திர கிரகணத்தை அனைத்து நாடுகளிலும் மேகங்கள் இல்லாத வானில் பார்க்க முடியும்